ராம் நாத் கோவிந்த் இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார்

நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் தனது சிந்தனைகளை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை மாலை ஒலிபரப்பாகும்

செல்லூர் ராஜு கூறியுள்ளார்

குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார்

இதனைத் தொடர்ந்து மண்டல மொழிகளில் குடியரசுத் தலைவர் உரை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்சனின் மண்டல அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும்

இவ்வுரையை தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் தனது சிந்தனைகளை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை இடம்பெறுகிறது

நரேந்திர மோடி தமது ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார் இந்த உரைக்கான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறும் மக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இவற்றில் இதுவரை எவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று காணப்படவில்லை என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது

தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி இன்று வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன சென்னையில் வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் கலந்து கொள்கிறார்

வாக்களிப்பதன் அவசியம் ஆகியவற்றை வலியுறுத்தும் உறுதிமொழி ஏற்பது முக்கிய நிகழ்வாகும்

கண்முகம் மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

இந்திய மக்களின் கலாச்சாரம் கலை வாழ்க்கை முறை ஆகியவற்றை பரிவர்த்தனை செய்யவும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் கருத்தை வலியுறுத்தவும் தேசிய ஒருமைப்பாட்டு முகாம்கள் பயன்படுகின்றன என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு

ராஜு கூறியிருக்கிறார் மதுரையில் தேசிய ஒருங்கிணைப்பு முகாமை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இந்த முகாம்கள் சாதி சமயம் பாலினம் மொழி போன்ற வேறுபாடுகளின்றி கிராமப்புற இளைஞர்கள் பங்கேற்பதற்கென வாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாக அமைச்சர் கூறினார் ஒற்றுமை தேசியவாதம் சகோதரத்துவம் வரலாறு பாரம்பரியம் பற்றி இளைஞர்களுக்கு தெரியப்படுத்த இந்த முகாம்கள் வாய்ப்பளிக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய இளைஞர் நலன் விளையாட்டு அமைச்சகமும் நேரு யுவகேந்திராவும் இணைந்து தேசிய ஒருமைப்பாட்டு முகாம்களை நடத்தி வருகின்றன தமிழகத்தில் புதைவட மின்சார கேபிள்கள் பாதுகாப்பாள முறையில் அமைக்கப்படுவதால் அவற்றிலிருந்து மின்கசிவு ஏற்பட வாய்ப்பில்லை என்று மாநில மின்சாரத் துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் எலந்தக்குட்டையில் நேரடி கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தபின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பள்ளிக் கல்வி முதல் ஆராய்ச்சிப் படிப்புவரை பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் புதைவட மின்சார கேபிள்கள் அமைக்கும் பணி இன்னும் ஒராண்டுக்குள் முடிவடையும் என்றும் அமைச்சர் திரு தங்கமணி குறிப்பிட்டார்

இதனையடுத்து சங்க நிர்வாகத்தை கவனிக்க சிறப்பு அதிகாரியை தமிழக அரசு நியமித்தது இந்நிலையில் தபால் வாக்குகள் செலுத்த அனுமதியில்லை என்றும் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி நடைபெற்றுள்ளதாகவும் கூறி தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி கே கல்யாணசுந்தரம் நேற்று தீர்ப்பளித்தார்

கேரள சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கடக்கம்பள்ளி சுரேந்திரன் நேற்று சென்னையில் தமிழக அமைச்சர்கள் திரு கருப்பண்ணன் திரு கே பாண்டியராஜன் ஆகியோரை சந்தித்துப் பேசினார் பின்னர் மூவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் நதிநீர் பிரச்சினை குறித்து ஏற்கனவே இருமாநில முதலமைச்சர்களும் திருவனந்தபுரத்தில் பேச்சு நடத்தியுள்ள நிலையில் அடுத்தக்கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் சென்னையில் நடைபெறும் என்று திரு கருப்பண்ணன் கூறினார் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உயர்கல்வியில் ஆர்வம் ஏற்படுத்துவதற்கென தமிழக அரசு மடிக்கணினிகளை வழங்கி வருகிறது என்று மாநில பத்திரப் பதிவு வணிகவரித் துறை அமைச்சர் திரு கே

வீரமணி தெரிவித்தார் திருப்பத்தூரில் நேற்று மாணவியருக்கு விலையில்லா மிதி வண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பேசினார்

விழாவில் பங்கேற்றுப் பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோஃபர் கபில் பெண்கள் கல்வி அறிவு பெற்று முன்னேற தமிழக அரசு பல சிறப்புத் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் தூய்மை இந்தியா திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் மத்திய அரசின் விருதைப் பெறும்வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் என்று மாநில செய்தி விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் துத்துக்குடி மாவட்ட கிராம ஊராடசித் தலைவர் துணைத் தலைவர் பயிற்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார் தொழில்நுட்பம் காரணமாக தலைமைச் செயலகம் முதல் கிராம ஊராட்சி வரை இணைக்கப்பட்டுள்ளதை பயன்படுத்தி ஊராட்சி மன்றத் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் கிராமங்களுக்கு நற்பணிகளை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் கிராம ஊராட்சித் தலைவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு எவருடைய கட்டுப்பாட்டுக்கும் வராமல் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் அறிவுரை கூறினார் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதெற்கன பிரேஸில் அதிபர் ஜாயர் போல்சோநாரோ தனது குடும்பத்தினருடன் நேற்று புதுதில்லி வந்தடைந்தார்

ஐரோப்பிய யூனியனிலிருந்து இங்கிலாந்து விலகுவதற்கான பிரக்ஸிட் ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது இதனையடுத்து புதிய அத்தியாயம் தொடங்கவிருப்பதாக இங்கிலாந்துப் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் கூறியுள்ளார்

புதுச்சேரி தேர்தல் ஆணையராக திரு பாலகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டது செல்வாது என துணைநிலை ஆளுநர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டுள்ளது

காட்டுத் தீயை அணைப்பதற்கு தீயணைப்புத் துறையின் அதிரடிப் படை உருவாக்கப்பட்டு